அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் வலியுறுத்தியுள்ளார்

நிர்ணயித்துள்ளது

அத்துடன் லடாக் எல்லைப் பகுதிக்கு ரானுவ வாகனங்கள் விரைவாக செல்லவும் இந்த கரங்கப்பாதை உதவிகரமாக இருக்கும் கரங்கப்பாதையை திறந்து வைத்த பின்னர் சிசு என்னும் இடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி அடல் கரங்கப்பாதை இப்பகுதி இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்றார் இமாச்சலப் பிரதேசத்தை சேர்ந்த கைவினை கலைஞர்கள் தங்களது உற்பத்திப் பொருட்களை பிற இடங்களுக்கு எடுத்துச் செல்வதற்கான சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்று பிரதமர் குறிப்பிட்டார் வாக்கு வங்கி அரசியல் என்ற குறுகிய நோக்கத்தை கைவிட்டு அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கை அடிப்படையில் இந்த சுரங்கப்பாதை அமைக்கப் பட்டிருப்பதாக அவர் கூறினார் நாட்டின் பாதுகாப்புக்கு மிக முக்கியமான இந்த சுரங்கப்பாதை அமைப்பதில் காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய மத்திய அரசு அக்கறை செலுத்தாதன் மூலம் ரானுவ நலன்களை பாதுகாக்க தவறி விட்டதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார் ஆளால் தமது தலைமையிலான தேசிய ஜனநாயக அரசு கூட்டணி பதவியேற்ற பிறகு லடாக்கில் விமான ஒடுதளம் அமைக்கப்பட்டது தேஜஸ் போர் விமான உற்பத்தி போன்றவற்றில் கூடுதல் அக்கறை செலுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் முந்தைய பிஜேபி ஆட்சியில் அப்போதைய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் இந்த சுரங்கப்பாதை அமைந்துள்ள ரோத்தங் பகுதிக்கு அனுகுசாலை ஏற்படுத்தியதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் அடல் கரங்கப்பாதை திறக்கப்பட்ட இன்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்றும் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் கனவு நிறைவேற்றப் பட்டிருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் தேசநலன் மற்றும் விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டே வேளாண் சீர்திருத்தங்கள மேற்கொள்ள பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இமாச்சல பிரதேச மாநிலம் சோலங் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தேர்தல் பயம் மற்றும் போதிய துணிச்சல் இல்வாதாதன் காரணமாகவே முந்தைய அரசுகள் இதுபோன்ற சீர்திருத்தங்களை மேற்கொள்ள தவறிவிட்டதாக கூறினார் வேளாண் சுட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்துவோர் விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு எதிரானவர்கள் என்பதோடு இடைத் தரகர்களுக்கு எதிராக தமது அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளால் அச்சம் அடைந்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இதேபோன்று தொழிலாளர் துறை சீர்திருத்தங்கள் பற்றி குறிப்பிட்ட அவர் ஆண்களுக்கு இணையாக பெண் தொழிவாளர்களுக்கும் சமஊதியம் மற்றும் இதர வாய்ப்புகள் வழங்க வகை செய்யப்பட்டுள்ளது என்றார் சுயசார்பு இந்தியாவை அடைய ஏதுவாக இதபோன்ற சீர்திருத்தங்கள் தொடரும் என்றும் அவர் கூறினார் கடந்த நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட சுட்டங்களும் நடைமுறைகளும் தற்போதைய காலகட்டத்திற்கு உதவாது என்றும் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தமது அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

கடந்த காலங்களில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் நீதி கிடைக்க செய்யவேண்டும் என்பதே மத்திய அரசின் நோக்கம் என்றும் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார் தேசியவாத காங்கிரஸை சேர்ந்த திரு சரத் பவார் வேளாண் அமைச்சராக இருந்தபோது விவசாயிகள் நலன் தொடர்பாக சுவாமிநாதன் குழு பரிந்துரைகளை செயல்படுத்த தவறிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஊரடங்கு காலத்தில் தவணை தவறிய வங்கிக் கடன்கள் மீதான வட்டிக்கு வட்டி விதிப்பதை கைவிட தயாராக இருப்பதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இதுதொடர்பான வழக்கில் இன்று மத்திய அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாணப் பத்திரத்தில் ஊரடங்கு காரணமாக கடனை திருப்பி செலுத்த அவகாசம் அளிக்கப்பட்ட ஆறு மாத காலத்திற்கு இரண்டு கோடி ரூபாய் வரையிலாள தனிநபர் கடன்கள் வீட்டுக்கடன் கல்விக்கடன் மற்றும் சிறுதொழில் கடன்கள் போன்றவற்றின் மீதான கூட்டுவட்டி தள்ளுபடி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்திற்கான ஒட்டுமொத்த வட்டியையும் தள்ளுபடி செய்வது நடைமுறை காத்தியமற்றது என்றும் இதுபோன்ற தள்ளுபடி செய்தால் வங்கிகளுக்கு சுமார் ஆறு லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமை ஏற்படும் எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வரவேற்பு தெரிவித்குள்ளார் கோவிட் பாதிப்பால் வருவாய் இழந்து தவிக்கும் கடன்தாரர்களுக்கு இது நிம்மதி அளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார்

கோவிட் தொற்று பாதிப்பிலிருந்து குணம் அடைந்தவர்களுக்கு இணை நோய்களை கண்டறிய தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் கோவிட்டிற்கு பிந்தைய கவனிப்புப் பிரிவு செயல்பட்டு வருவதாக கூறினார் மேலும் கோவிஷீல்டு தடுப்பூசி பரிசோதனைகள் தமிழகத்தில் பக்கவிளைவுகள் ஏதுமின்றி வெற்றிகரமாக நடைபெற்று வருவதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார்

தமிழகத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் இதுவரை இல்லாத அளவிற்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் தெரிவித்துள்ளார் தஞ்சை மாவட்டம் அம்மாபேட்டை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆய்வு செய்தபின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார்